தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்று மக்களவை துணைத் தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் தமிழ்நாடு மின்வாரியத்தில் காலியாக உள்ள பணியிடங்கள் மூன்று மாதத்திற்குள் நிரப்பப்படும் என்று மின்துறை அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் கூடுதல் கட்டணம் வசூலிக்கும் தனியார் பள்ளிகள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் லாரிகள் வேலைநிறுத்ததை முன்னிட்டு விவசாய விளை பொருட்களை அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி எடுத்துச் செல்ல தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது கல்லணையிலிருந்து காவிரி பாசனப் பகுதிகளுக்கு நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது இனி விரிவான செய்திகள் தமிழகத்தில் அஇஅதிமுக அரசு முழு பதவிக்காலத்தையும் பூர்த்தி செய்யும் என்று மக்களவை துணைத்தலைவர் திரு தம்பிதுரை கூறியுள்ளார் இன்று சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளா்களிடம் பேசிய அவா் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசை கலைப்பதற்கு யார் முயற்சி செய்தாலும் அதளை அஇஅதிமுக ஆதரிக்காது என்றார் மக்களவைக்கு அடுத்த ஆறுமாத காலத்திற்குள் தேர்தல் வரவுள்ள நிலையில் நம்பிக்கையில்லா தீர்மானத்தை கொண்டுவர அவசியம் ஏற்பட்டது ஏன் என்று அவர் கேள்வி எழுப்பினார் நீட் தேர்வை கொண்டுவர முந்தைய காங்கிரஸ் அரசும் அதில் அங்கம் வகித்த திமுக வும்தான் காரணம் என்றும் அவர் குற்றம்சாட்டினார் பல்கலைக்கழக மானியக் குழுவை கலைக்க வேண்டுமென்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த திரு கபில்சிபல் தான் முன்னா் வலியுறுத்தியதாக திரு தம்பிதுரை தெரிவித்தாா் கல்வி மற்றும் ககாதாரத்துறையில் தமிழகம் பிற மாநிலங்களுக்கு முன்னோடியாக திகழ்கிறது என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கூறியுள்ளார் ஈரோடு மாவட்டம் குள்ளம்பாளையம் அரசு உயர்நிலைப்பள்ளியில் மாநில அரசின் சிறப்பு மருத்துவ முகாமினை தொடங்கி வைத்து பேசினார் கல்வி மற்றும் சுகாதாரத்துறையில் தமிழக அரசு படைத்த சாதனைகளையும் அவர் பட்டியலிட்டார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் கூடுதல் கட்டணங்களை வசூல் செய்யும் தனியார் பள்ளிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்தார் ஆண்டுதோறும் மூன்று முறை பெற்றோர் ஆசிரியர் கூட்டத்தை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் திரு கே ஏ செங்கோட்டையன் கூறினார் பிஜேபி தலைவர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டதற்கிணங்க மத்திய அரசுக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீாமானத்தை அஇஅதிமுக ஆதரிக்கவில்லை என்று கூட்டுறவுத்துறை அமைச்சா் திரு செல்லூர்ராஜு கூறியுள்ளார் இன்று மதுரையில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் மாநில அரசின் நலன் சார்ந்தே அஇஅதிமுக செயல்படுவதாக குறிப்பிட்டார் தமிழக அரசின் உரிமையை அஇஅதிமுக ஒருபோதும் விட்டுக்கொடுக்காது என்றும் அவர் தெரிவித்தார் மகளிருக்கான குற்றங்களை தடுப்பதற்கு உறுதியான நடவடிக்கைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்படும் என்றும் திரு செல்லூர்ராஜு கூறினார் தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு போதுமான மின்மாற்றிகள் வழங்கப்பட்டு அனைத்து பகுதிகளிலும் தடையற்ற மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு தங்கமணி தெரிவித்துள்ளார் நாமக்கல் மாவட்டம் குமாரபாளையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இணையவழியில் மின்கட்டணம் செலுத்துவது குறித்து மின் நுகர்வோரிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்தார்

அண்ணா பல்கலைக்கழகம் இவ்வாண்டு பொறியியல் படிப்புகளுக்கான கலந்தாய்வு பணிகளை முடித்த பின் மின்வாரிய பணியாளர்களுக்கான தேர்வு பணிகளை தொடங்கும் என்று கூறினார் புதிய மின் இணைப்புக்கு குறைந்த அளவு கட்டணம் உயர்த்தப்படும் என்றும் இதற்கு தமிழ்நாடு மின் ஒழுங்குமுறை ஆணையத்தின் அனுமதிக்காக காத்திருப்பதாக திரு தங்கமணி தெரிவித்தார் லாரிகள் வேலைநிறுத்ததை முன்னிட்டு விவசாய விளை பொருட்களை அரசு பேருந்துகளில் கட்டணமின்றி எடுத்துச் செல்ல தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது மாநில போக்குவரத்து துறை கூடுதல் செயலர் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிற பயனிகளுக்கு இடையூறு இல்லாத வகையில் விவசாய விளை பொருட்களை ஏற்றிச் செல்லுமாறு அனைத்து போக்குவரத்துக் கழக மேலாண் இயக்குனர்களுக்கும் உத்தரவிடப்படுவதாக தெரிவித்துள்ளார் கல்லணையிலிருந்து தஞ்சை திருவாரூர் நாகை மாவட்டங்களில் உள்ள காவிரி பாசன பகுதிகளுக்கு நாளை தண்ணீர் திறந்துவிடப்படுகிறது மேட்டுரிலிருந்து திறந்துவிடப்பட்ட தண்ணீர் இன்று திருச்சி மாவட்டம் முக்கொம்பு வந்தடைந்த போது விவசாயிகள் காவிரியில் மலர் தூவி வரவேற்றனர்

இந்நிகழ்ச்சியில் பேசிய தமிழ் வளர்ச்சி துறை அமைச்சர் திரு பாண்டியராஜன் தொல்காப்பியருக்கு சென்னை மெரீனா கடற்கரையில் சிலை அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்ற தெரிவித்தார் இலங்கையில் தேசிய ஆம்புலன்ஸ் சேவையை பிரதம் திரு நரேந்திர மோடி இன்று காணொலி காட்சி மூலம் தொடங்கிவைத்தாா் அப்போது பேசிய அவர் இலங்கை முழுவதற்கும் அவசர மருத்துவ சேவை இன்று விரிவுபடுத்தப்பட்டிருப்பது இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவின் அடையாளமாகத் திகழ்கிறது என்று குறிப்பிட்டார் இவங்கை இந்தியாவின் அண்டை நாடு மட்டுமல்ல மிகவும் சிறப்பு வாய்ந்த நம்பிக்கை மிகுந்த நட்பு நாடாக உள்ளது குறித்து பெருமிதம் கொள்வதாகத் தெரிவித்தார் இந்தியா அளித்த வாக்குறுதி குறித்த காலத்தில் நிறைவேற்றப்பட்டு இருப்பதாகவும் இரண்டாவது கட்ட உதவிப் பணிகள் தொடங்கி உள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இலங்கையின் நலனில் அக்கறை கொண்டு முதலில் உதவிக்கரம் நீட்டும் நாடாக இந்தியா தொடர்ந்து செயல்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது காணொலி காட்சி உரையில் குறிப்பிட்டார் விவசாயிகளின் விளை பொருட்களுக்கு நியாயமான விலை கிடைக்க மத்திய அரசு முன்னுரிமை அளித்து வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் ஷாஜகான்பூரில் விவசாயிகள் பேரணியில் கலந்து கொண்டு பேசிய அவர் கரும்பு சாகுபடி விவசாயிகள் நலனுக்காக பல முக்கிய முடிவுகளை அரசு எடுத்துள்ளதாகத் தெரிவித்தார்

சர்க்கரை ஆலைகள் கரும்பு விவசாயிகளுக்கான நிலுவைத் தொகையை விரைந்து வழங்கிட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார் முந்தைய ஆட்சிக் காலத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் நிலுவைத் தொகை வைக்கப்பட்டதாகவும் அவை அனைத்தையும் குறிப்பிட்ட கால அடிப்படையில் விவசாயிகளுக்கு வழங்க தமது அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் தெரிவித்தார்

எதிர்க்கட்சிகள் முன்னர் ஆட்சி அதிகாரத்தில் இருந்த போது விவசாயிகளுக்கு எந்தவொரு நன்மையும் செய்யவில்லை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி குற்றம்சாட்டினார் நாமக்கல் மாவட்டத்தில் மத்திய அரசின் தீன்தயாள் உபாத்யாய் கிராமப்புற மின்சாரம் ஒருங்கிணைந்த மின் மேம்பாடு உள்ளிட்ட திட்டங்கள் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகின்றன

இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வாரி உரிமையாளர்கள் சங்கப் பிரதிநிதிகளை மத்திய மாநில அரசுகள் அழைத்துப் பேசி அவர்களின் கோரிக்கைகளை பரிசீலிக்க வேண்டும் என்றும் கூறியுள்ளார்

ராமேஸ்வரத்தில் கண்காணிப்புப் பணியில் ஈடுபட்டிருந்த போது இது பறிமுதல் செய்யப்பட்டதாகவும் இது தொடர்பாக மூன்று போ் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் உலக கோப்பை மகளிர் ஹாக்கிப் போட்டி சற்றுமுன் லண்டனில் தொடங்கியது

உலக கோப்பைக்கான நான்காம் கட்ட வில்வித்தைப் போட்டியின் மகளிர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் இந்தியா பிரான்ஸிடம் தோல்வியடைந்து வெள்ளிப்பதக்கத்தை வென்றது ஆசிய ஜூனியர் பேட்மிண்டன் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் லக்சையா சென் இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளார்